நாட்டின் தொழில் வளர்ச்சி உட்பட அனைத்து அம்சங்களுக்கும் இந்த ஆண்டுக்கான மத்திய நிதிநிலை அறிக்கை உரிய பாதை அமைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் தில்லி முதலமைச்சராக திரு அரவிந்த் கெஜ்ரிவால் மூன்றாவது முறையாக இன்று பதவியேற்றுக் கொண்டார் சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான தொழிலதிபர்களின் பிரச்சினைகளுக்கு உடனடியாக தீர்வு காணுமாறு அதிகாரிகளுக்கு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தியுள்ளார் கோஸ்டா ரிகாவில் ஐந்து டன் போதைப் பொருளை காவல்துறையினா் பறிமுதல் செய்துள்ளனர் இனி விரிவான செய்திகள் நாட்டின் தொழில் வளர்ச்சி உட்பட அனைத்து அம்சங்களுக்கும் இந்த ஆண்டுக்கான மத்திய நிதிநிலை அறிக்கை உரிய பாதை அமைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் வாரணாசியில் நடைபெற்ற ஸ்ரீ ஜெகத்குரு விஷ்வா ராதியா குருகுலத்தின் நுற்றாண்டு விழா நிறைவு நிகழ்ச்சியில் இன்று அவர் கலந்துகொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார் அப்போது அனைத்து குடிமக்களின் கலாச்சாரத்தின் அடிப்படையில் இந்திய தேசம் உருவாக்கப்பட்டுள்ளதே தவிர அரசால் அல்ல என்று அவர் கூறினார் இந்திய குடிமக்களின் நடவடிக்கையை புதிய இந்தியாவின் இயக்கம் மற்றும் எதிர்காலம் தீர்மானிக்கும் என்று அவர் கூறினார் ஆட்சி அதிகாரங்களால் நமது நாடு உருவாக்கப்படவில்லை என கூறிய அவர் குடிமக்களின் பண்பாடு மற்றும் திறன் அடிப்படையிலேயே உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்தியாவின் உண்மையான அடையாளத்தை எதிர்கால சந்ததியினருக்கு கற்பிக்க வேண்டியது நமது பொறுப்பு என்றும் அவர் குறிப்பிட்டார்

யோகி ஆதித்தியநாத் கள்நாடக முதலமைச்ச் திருபிஎஸ் எடியூரப்பா உள்ளிட்டோா் இந்த நிகழ்ச்சியில் கலந்துகொண்டனர்

நரேந்திரமோடி தொடங்கி வைத்தார் தில்லி முதலமைச்சராக திரு அரவிந்த் கெஜ்ரிவால் மூன்றாவது முறையாக இன்று பதவியேற்றுக் கொண்டார் தில்லியில் உள்ள ராம்லீலா மைதானத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் ஆறு அமைச்சா்களுக்கு மாநில ஆளுநர் திரு அனில் பைஜால் பதவியேற்பு பிரமாணமும் ரகசியகாப்பு உறுதிமொழியையும் செய்து வைத்தாா்

மணிஷ் சிசோஷிடியா திரு சத்யேந்தர் ஜெய்ன் திரு கோபால் ராய் திரு கைலாஷ் கெலாட் திரு இம்ரான் ஹுசைன் மற்றும் ராஜேந்திர கவுதம் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றக் கொண்டனர்

ஜேபி

விஜேந்தர் குப்தா உள்ளிட்ட பலர் கலந்துகொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தில்லியை முதல்நிலை மாநிலமாக மாற்ற மத்திய அரசுடன் இணைந்து செயல்படபோவதாக கூறினார் நாட்டின் மேம்பாட்டுக்கு தில்லி காவல்துறையினரின் பங்களிப்பு மற்றும் தியாகத்துக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார்

காவலர்களின் தியாகங்களை அங்கீகரித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இதற்காக தில்லியில் தேசிய காவல் நினைவிடம் அமைத்திருப்பதை திரு அமித் ஷா சுட்டிக்காட்டினார் காவலர்களின் தியாகத்திற்கு சான்றாக இந்த நினைவிடம் அமைந்துள்ளது என்றும் அவர் கூறினார் தில்லி காவல்துறையினரின் நலனுக்காக ஏராளமான நடவடிக்கைகளை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மேற்கொண்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் சரக்கு மற்றும் சேவைவரி குறித்த விழிப்புணர்வை உள்ளூர் மற்றும் மாவட்ட அளவில் தீவிரப்படுத்தப்பட வேண்டுமௌ சரக்கு சேவைவரி அதிகாரிகளுக்கு மத்திய நிதியமைச்சா் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தியுள்ளார் சரக்கு மற்றும் சேவைவரி குறித்து தொழிலதிபர்கள் மற்றும் வணிகள்களின் பிரச்சினைகளுக்கு உடனடியாக தீர்வு கானும் வகையில் மாவட்ட அளவில் அவர்களை கூட்டி வரி குறித்த ஐயப்பாடுகளை உயரதிகாரிகள் களைய வேண்டுமென அமைச்சள் வலியுறுத்தியுள்ளார் எளிமைப்படுத்தப்பட்டுள்ள சரக்கு மற்றும் சேவைவரி அம்சங்கள் ஏப்ரல் மாதம் முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் அவர் கூறினார் இதேபோல அனைத்து மாநில அரசுகளும் சரக்கு மற்றும் சேவைவரி குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் திருமதி நிா்மவா சீதாராமன் அறிவுறுத்தியுள்ளாா்

நிா்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளாா் ஹைதராபாத்தில் பொருளாதார வல்லுநர்களிடையே இன்று உரையாற்றிய அவர் இந்தியாவில் தயாரிக்கப்படும் மருத்துவ உபகரணங்களுக்கு மட்டும் ஐந்து சதவீத வரி விதிக்கப்படும் என்று கூறினார் இந்த வரிவிதிப்பு மூலம் கிடைக்கும் தொகை இரண்டடுக்கு மற்றும் மூன்றடுக்கு கொண்ட மருத்துவமனைகளில் உள்கட்டமைப்புகளை ஏற்படுத்த பயன்படுத்தப்படும் என்று அமைச்சா் தெரிவித்தாா்

நரேந்திரமோடி நாளை தொடங்கி வைக்கிறார்

இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய கற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு

முன்னதாக குஜராத் மாநிலம் காந்தி நகரில் உள்ள மகாத்மா மந்திரில் இன்று நடைபெற்ற வனவிலங்கு பாதுகாப்பு தொடர்பான மாநாட்டிற்கான முன்னோட்ட ஆலோசனைக்கூட்டத்தில் திரு பிரகாஷ் ஜவடேகர் கலந்துகொண்டார்

இதனையடுத்து நாளை முதல் அவர்கள் இல்லங்களுக்கு செல்ல படிப்படியாக அனுமதிக்கப்படுவார்கள் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் இதற்கிடையே சீனாவிற்கு தேவையான அளைத்து உதவிகளையும் வழங்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக அந்நாட்டிற்கான இந்திய தூதர் திரு விக்ரம் மிஸ்ரி கூறியுள்ளார்

ஈராக்கில் உள்ள அமெரிக்க தூதரகம் அருகே இன்று பலமுறை ஏவுகணைத் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன இதுதொடர்பாக அந்நாட்டின் ரானுவம் வெளியிட்டுள்ள செய்தியில் அமெரிக்க தூதரகத்தை குறிவைத்து மூன்று ஏவுகணைகளும் அரசு கட்டிடம் மீது ஒரு ஏவுகணை தாக்குதலும் நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளது மேலும் ஈராக் பாதுகாப்புப் படைகள் மீதம் மற்றொரு ஏவுகணைத் தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளது இந்தத் தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை என்றும் தாக்குதலில் உயிரிழப்பு குறித்து உடனடியாக தகவல் எதுவும் இல்லை என்றும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன இதற்கிடையே ஈராக்கில் உள்ள தமது படைகள் மீது தொடர்ந்து ஏவுகணைத் தாக்குதலை ஈராள் நடத்தி வருவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது

ஆடவர் இரட்டையர் பிரிவில் இவர்கள் இருவரும் இணைந்து தங்கப் பதக்கத்தை கைப்பற்றினர் மற்றொரு இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் ராஜ்குமார் ராகேஷ் பாண்டே இணை வெள்ளிப் பதக்கம் வென்றது கலப்பு இரட்டையர் பிரிவில் நாகர் கிருஷ்ணா கார்மென் புளோரஸ் இணை தங்கப் பதக்கம் வென்றது

ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக பகல் இரவு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பங்கேற்கும் என்று கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத் தலைவர் சவ்ரவ் கங்குலி கூறியுள்ளார்